புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

ஆயிரம் பயணிகள் பயணம் மேற்கொண்டதாக மத்திய அமைச்சள் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுததுறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்த கூட்டத்தில் சிறப்பு அதிகாரி திரு ராஜேஷ் பூஷன் மற்றும் மத்திய ககாதாரத்துறை அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த மாநிலங்களில் நோய் பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதித்தனா்

இந்த மருந்தை பயன்படுத்துவதால் நோயாளிகளிடம் அதிக மாற்றம் ஏற்படவில்லை என்ற மருத்துவ நிபுணர்களின் பரிந்துரையின் பேரில் இந்த மருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக உலக க்காதார நிறுவனத்தின் தலைவா் திரு டெட்ரோ அதானம் தெரிவித்துள்ளாா்

இதற்கிடையே ஆந்திரபிரதேசத்திலிருந்து இன்று உள்நாட்டு விமான சேவை தொடங்கியது இதனையடுத்து நாட்டின் பெரும்பாலான விமான நிலையங்களும் செயல்பட தொடங்கியுள்ளன பயணிகள் அதிக அளவில் பயணம் செய்ய ஆர்வம் காட்டி வருவதாகவும் அமைச்ச் தமது டுவிட்டர் செய்தியில தெரிவித்துள்ளார் வரும் நாட்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் திரு ஹர்தீபசிங் பூரி கூறியுள்ளார்

வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் விரிவாக்க நடவடிக்கைகள் அவர் விவாதித்தார்

வளைகுடா நாடுகளில் சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்களை மீட்டு அடுத்த மாதம் இந்திய கப்பற்படை கப்பல் மூலம் தாயகம் அழைத்துவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இந்தியா்கள் நேரடியாக விமான பயணச் சீட்டுக்களை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் திரு ஜெய்சங்கள் கூறியுள்ளார்

அவர்கள் மருத்துவ சோதனைக்குப் பின் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்

வுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்

இரு நாடுகளின் பாதகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் இருவரும் கலந்து ஆவோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலக நாடுகள் அனைத்தும் இந்தியா சரியாள நேரத்தில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து நோய் தொற்றை கட்டுப்படுத்தியிருப்பது குறித்து பாராட்டு தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் ஆனால் இந்த நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி குறைகூறி ஆதாயம் தேடி வருவதாக திரு பிரகாஷ் ஐவடேக்கர் கூறினார்

மீன்வளத்துறைக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று செய்தியாளாகளிடம் பேசிய அவா பிரதமா நரேந்திரமோடியின் தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள நீல புரட்சி காரணமாக பொருளாதாரத்தில் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகக் கூறினாா் மீன்வளத்துறையில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த துறையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

கிழக்கு கடற்கரை விசைப்படகு மீனவர்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதலும் மேற்கு கடற்கரைப்பகுதி மீனவர்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதலும் மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சா் திரு ஜெயக்குமாா் கூறியுள்ளாா்

நாடு முழுவதும் கோடை வெய்யிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வடக்கு மற்றும் வடகிழக்கு மநிலங்களில் வெப்பம் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி திருமதி சக்தி தேவி தெரிவித்துள்ளாா் குறிப்பாக சண்டிகள் ராஜஸ்தான் ஹரியாளா தில்லி உத்திரபிரதேசம் மத்திய பிரதேசத்தின் கிழக்குப் பகுதிகள் பீகா் சத்திஷ்கள் மற்றம் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்றும் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்